ஆந்திரா மற்றும் அருணாச்சலப் பிரதேச சுட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சாா்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது

அதிகாரிகளுடன் இருதரப்பு உறவு மேம்பாடு குறித்து பேச்சுவா்த்தை நடத்தினார்

அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவின் தடகள வீரர் இர்ஃபான் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் அருணாச்சலப் பிரதேசத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

மேலும் ஆந்திர சுட்டப்பேரவை மற்றும் அருணாச்சல பிரதேச சுட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன

பீகாரில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளை தேர்வுசெய்துள்ளதாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது பாட்னாவில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினர்

ஹஜிபூர் வைசாலி சமஸ்திபூர் ஜமி கஹாரியா மற்றும் நவதா ஆகிய ஆறு தொகுதிகள் லோக் ஐனசக்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த சந்திப்பின் போது பீகாா மாநில பிஜேபி தலைவர் திரு நித்தியானந்த ராய் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி தலைவர் பசிஸ்தா நாராயன்சிங் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் திரு பகபதி குமார் பராஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இன்று சென்னையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர் செல்வம் இதனை வெளியிட்டார் இதன்படி தென்சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி பொள்ளாக்சி கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் பெரம்பலூர் சிதம்பரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை தேனி திருவள்ளுர் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அஇஅதிமுக போட்டியிடுகிறது பாமக மத்திய சென்னை பழீபெரும்புதார் அரக்கோணம் தர்மபுரி திண்டுக்கல் விழுப்புரம் கடலூர் ஆகிய தொகுதிகளிலும் பிஜேபி கோவை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளிலும் போட்டயிடுகின்றன தேமுதிகவுக்கு வடகென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதநகர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தமாகாவுக்கு தஞ்சாவூரும் புதிய தமிழகத்திற்கு தென்காசியும் புதிய நீதிக் கட்சிக்கு வேலாரும் என் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுவையும் ஒதுக்கப்பட்டுள்ளன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 மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடையே அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இப்பட்டியலை வெளியிட்டார் இதன்படி தென்சென்னை திருமதி தமிழக்சி தங்கபாண்டியன் வடசென்னை மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புதூர் திரு டி ஆர் பாலு காஞ்சிபுரம் திரு ஜி செல்வம் அரக்கோணம் திரு எஸ் ஜெகத் ரட்சகன் திருவண்ணாமலை திரு சி என் அண்ணாதுரை வேலூர் திரு கதிர் ஆனந்த் தர்மபுரி தூத்துக்குடி திருமதி கனிமொழி நீலகிரி திரு ஆ ராசா கள்ளக்குறிச்சி டாக்டர் ஏ கவுதம் சிகாமணி திருநெல்வேலி திரு ஞான திரவியம் சேலம் திரு எஸ் ஆர் பார்த்திபன் பொள்ளாச்சி திரு சண்முக சுந்தரம் திண்டுக்கல் திரு வேலுச்சாமி தஞ்சை திரு பழனி மாணிக்கம் மயிலாடுதுறை திரு ராமலிங்கம் தென்காசி திரு தனுஷ் எம் குமார் திரு ரமேஷ் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதாக திரு ஸ்டாலின் கடலூர் தெரிவித்தார்

இது தொடர்பாக பெங்களூருவில் மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிஜேபி பொது செயலாளர் திரு பி முரளிதர் ராவ் தெள் இந்திய பொறுப்பு பொது செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் கலந்தகொண்டனர் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் பெயர்கள் கட்சியின் தலைமைக்க அனுப்பி வைக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா தலைமையில் இந்த வேட்பாளர்கள் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு நாளை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி கர்நாடகாவில் நாளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் அன்று மாலை அங்குள்ள தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிவோா் மற்றும் பிரதிநிதிகளுடன் அவா கலந்துரையாடுகிறார் மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட தலைமை தோதல் ஆணையம் தடை விதித்துள்ளது இந்த தடை அனைத்து கட்ட வாக்குப்பதிவிற்கும் பொருந்தும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள திருத்தத்தின் அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இனிவரும் காலங்களிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் இந்த திருத்தங்கள் நடைமுறைக்குவரும் என தலைளம தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத் துறை அமைச்சன் திருமதி சுஷ்மா சுவராஜ் மாலத்தீவில் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு அப்துல்வா ஷாகித் உள்ளிட்ட அமைச்சா்கள் கலந்துகொண்டனா் இந்த பேச்சு வார்த்தையில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த பயணத்தில் மாலத்தீவு அதிபா் திரு இப்ராஹிம் முகமது சோலி மற்றும் நாடாளுமன்ற சுபாநாயகா காசிம் இப்ராஹிம் உள்ளிட்டோரை திருமதி சுஷ்மா சுவராஜ் சந்தித்து பேச உள்ளார்

வெள்ளப்பெருக்கு குறித்து தகவல் அறிந்ததும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தாழ்வான பகுதியில் இருந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் தொடா்ந்து நடைபெற்றுவரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மசூத் அசாரை சள்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பதில் நிலவும் சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என சீனா உறுதியளித்துள்ளது

மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை சீனா உணா்ந்துள்ளதாகவும் இந்த விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவா் தெரிவித்தாா்

நிலச்சரிவில் பல குடியிருப்புக் கட்டடங்கள் சேதம் அடைந்ததாகவும் மீட்பு பனியில் நூற்றுக்கணக்கான காவலர்களும் மருத்துவத்துறையினரும் ஈடுபட்டுள்ளதாக சீன அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூசிலாந்தில் உள்ள துனிடின் விமான நிலையத்தில் மா்மபொருள் ஒன்று கேட்பாரற்று கிடந்ததால் விமானநிலையம் மூடப்பட்டது மர்மபொருளை செய்யும் பணியில் நிபுணா்கள் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அந்த விமானநிலையத்தில் விமானசேவை ரத்து செய்யப்பட்டது நியூசிலாந்தில் கடந்த வெள்ளிக்கிழனம அடுதடுத்து இரண்டு மசூதிகளில் மா்மநபர்கள் துப்பாக்கிச்குடு நடத்தியதில் ஐம்பது போ் உயிரிழந்ததையடுத்து நியூசிவாந்து முழுவதும் உஷா்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவின் தடகள வீரா் இர்ஃபான் தகுதி பெற்றுள்ளார் ஜப்பானின் நோமி நகரில் நடைபெற்ற ஆசிய நடைப் போட்டியில் நான்காவது இடத்தை பிடித்ததை அடுத்து அவர் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார்